புரெவி புயல் இன்றிரவு அல்லது நாளைகாலை பாம்பன் மற்றும் கன்னியாகுமரி இடையே கரையை கடக்ககூடும் என்று சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

சேலத்தில் நடைபெறும் வளர்ச்சி பணிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று ஆய்வு செய்தார்

மாநில அமைச்சர்கள் திரு ஆர் பி உதயகுமார் திரு கடம்பூர் ராஜு ஆகியோர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு அரவிந்த் உடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர் மழை ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தனுஷ்கோடி பகுதிகளில் பலத்தகாற்றுடன் பரவலாக மழை பெய்து வருகிறது

திருநெல்வேலி மழை திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் நேற்றிரவு முதல் மிதமான சாரல்மழை பெய்துவருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நீர்நிலைகள் நிரம்பி சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது

மழை மாவட்டங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் திருக்கோவிலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு முதல் மிதமான மழை தொடர்ந்து பெய்துவருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்றுஇரவு முதல் பரவலாக மிதமான மழை பெய்துவருகிறது

நீலகிரி மழை நீலகிரி மாவடட்த்தில் இன்றும் நாளையும் மழையை முன்னிட்டு பொதுமக்கள் வெளியே வருவதை தவிர்க்குமாறு ஆட்சித்தலைவர் திரு இன்னசன்ட் திவ்யா கேட்டுக்கொண்டுள்ளார் குன்னூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார் இதனிடையே குன்னூர் உதகை சுற்றுபுறப்பகுதிகளில் இன்றுகாலைமுதல் மழை பெய்து வருவதோடு அடர்ந்த மேக கூட்டமும் உள்ளதால் அங்கு கடும்குளிர் நிலவுகிறது

மதுரை ரயில் ரத்து இதனிடையே புரெவி புயல் காரணமாக மதுரை தூத்துக்குடி இடையே இருமார்க்கங்களிலும் இன்றும் நாளையும் ரயில் போக்குவரத்து பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது எடப்பாடி அமீத்ஷா தமிழகத்தில் புரெவி புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமியிடம் தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார்

மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் மற்றும் ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இதில் பங்கேற்றுள்ளனர் கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய திரு தோமர் மத்திய அரசு விவசாயிகளிடம் தொடர் பேச்சுகளை மேற்கொண்டு வருவதாகவும் இன்றைய பேச்சுவார்தைக்கு பின்னர் ஆக்கப்பூர்வமான முடிவு எட்டப்படும் என்று நம்புவதாகவும் குறிப்பிட்டார்

முதலமைச்சர் சேலம் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி சேலம் மாவட்டத்தில் நடைபெற்றுவரும் பல்வேறு வளர்ச்சி பணிகள் குறித்து இன்று மேற்கொண்டார்

பில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வேலைவாய்ப்பு அலுவலகம் விரைவில் கொண்டு வரப்படும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் நிலோ

நாட்றம்பள்ளியில் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கும் முகாமை துவக்கிவைத்து பேசிய அமைச்சர் படித்த இளைஞர்கள் வாரத்திற்கு ஒருமுறை நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம்களில் கலந்துகொண்டு பயனடைய வேண்டும் என்றார் டாக்டர் வெ சரோஜா நாமக்கல் அரசு மருத்துவ கல்லூரியில் அடுத்தஆண்டு மேமாதம் முதல் மாணாக்கர் சேர்க்கை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கான கட்டுமான பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாக மாநில சமூகநலன் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் டாக்டர் வெ சரோஜா தெரிவித்திருக்கிறார்